இன்றுகாணொலிகாட்சிவாயிலாக ஆலோசனைநடத்துகிறாா்

குண்மடைந்துள்ளனா்

ஊரடங்கின் போதுஏழைமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகமத்தியஅரசுஅறிவித்த இலவசசமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பயனாளிகளுக்குமுழுமையாகசென்றடைவதைஉறுதிசெய்யுமாறுஅதிகாரிகளை பெட்ரோலியத்துறைஅமைச்சர் திரு தர்மேந்திரபிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார் இனிவிரிவானசெய்திகள் பிரதமா் திருநரேந்திரமோடி பஞ்சாயத்துதலைவா்களுடன் இன்றுகாணொலிகாட்சிவாயிலாக உரையாற்றுகிறார் தேசிய பஞ்சாயத்தராஜ் படுவதையாட்டி இந்தகலந்துரையாடல் நிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தநிகழ்ச்சியில் பஞ்சாயத்துஅமைப்புகளுக்கானஒருங்கிணைந்த இணையதளத்தையும் கைபேசிசெயலியையும் பிரதமர் அறிமுகப்படுத்துகிறார்

இந்தநோய் தொற்றுக்குகாரணமானவைரஸை அழிப்பதற்குஉலகநாடுகள் ஒருங்கிணைந்துசெயல்படவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசுமேற்கொண்டதீவிரகண்காணிப்பு நடவடிக்கைகள் காரணமாக இந்தநோய் தொற்றுகட்டுக்குள் இருப்பதகாவும் அவர் குறிப்பிட்டார் இந்தநோய் தொற்றைகண்டறிவதற்கானபரிசோதனையின் எண்ணிக்கையை அதிகரிக்கநட வடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்ததொற்றைகட்டுப்படுத்துவதற்காகபிரதமர் திருநரேந்திரமோடிமருத்துவநிபுணாக்ளுடன் கலந்துரையாடி தெரிவிக்கும் பரிந்துரைகளைசெயல்படுத்துவதாகவும் அவர்கள் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார்

இந்தஎண்ணிக்கையைஅதிகரிப்பதற்குநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

ஊரடங்கு உத்தரவு காரணமாக இந்தநோய் தொற்றுபரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இந்தநோயைகட்டுப்படுத்துவதற்கானகண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப் பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கொள்ளத் இந்நிலையில் இந்தநோய் தொற்றுகுறித்துபொதுமக்கள் அச்சம் தேவையில்லைஎன்றுஎய்ம்ஸ் மருத்துவமனைகேட்டுக் கொண்டுள்ளது இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் எண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரித்துவருவதையும் எய்ம்ஸ் மருத்துவமனைசுட்டிக்காட்டியுள்ளது

எண்ணெய் நிறுவனங்களின் மாவட்டஅதிகாரிகளுடன் காணொலிகாட்சிவாயிலாகநேற்றுஅவர் கலந்துரையாடினார்

இதையடுத்து

இந்ததகவல்கள் மூன்று புள்ளிளட்டுநாட்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் என்றஉத்தேசமானகணிப்பில் சிலஊடகங்கள் வெளியிட்டதகவல்கள் என்றும் அதுதவறானதுஎன்றும் மத்தியக்குழுவிளக்கம் அளித்துள்ளது நெரிசல் மிகுந்தபகுதிகளில் மும்பையில் தனிமைப்படுத்தல் வசதிகளைஅதிகரிக்குமாறுமாநிலஅரசை மத்தியக்குழுகேட்டுக் கொண்டுள்ளது மகாராஷ்டிராஅரசுகண்காணிப்பு சோதனைமற்றும் சிகிச்சைநடை முறைகளைமேம்படுத்திவருவதாகமத்தியக்குழுவின் கூட்டத்திற்குபிறகுஅந்தமாநிலசுகாதாரத்துறைஅமைச்சா் திரு ராஜேஷ் டோப் தெரிவித்தாா்